எட்டு பூஜ்ஜியமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித்தை இன்று சந்தித்து மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய் தடுப்பு பணிகள் குறித்து எடுத்துரைத்தார் சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் நாளையுடன் தீவிர ஊரடங்கு முடிவடைவதை அடுத்து புதிய நெறிமுறைகளை மாநில அரசு அறிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் உலகம் தற்போது எதிர்கொன்டுள்ள சவால்களுக்கு புத்தரின் போதனைகள் மூலம் தீர்வுகாண முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் குரு பூர்ணிமாவையொட்டி எ்வதேச புத்தா சும்மேளனம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் புத்தின் போதனைகள் நேற்று இன்று மட்டுமல்ல எதிர்காலத்திற்கும் பொருந்தும் வகையில் உள்ளதாகக் குறிப்பிட்டார் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு இளையோர்கள் மூலம் தீர்வுகாண முடியும் என்றும் அவர் கூறினார் வன்முறைக்கு எதிராகவும் அமைதிக்கு ஆதரவாகவும் புத்தரின் போதனைகள் இருந்து வருவதாகவும் எண்ணத்திலும் செயல்பாடுகளிலும் எளிமையை கடைபிடிக்க வேண்டுமென்ற அவரின் போதளையை அனைவரும் பின்பற்ற வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இளையோர்தான் நமது நம்பிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டார் நம்பிக்கை புதிய கண்டுபிடிப்புகள் போன்றவற்றின் மூலம் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண முடியும் என்றும் இதில் இளையோகள்தான் முக்கிய பங்கு வகிப்பாாகள் என்றும் திரு நரேந்திரமோடி கூறினார் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் தர்மத்தின் பிறப்பிடமாக இந்தியா திகழ்கிறது என்று குறிப்பிட்டார் புத்தரின் போதனைகள் அவர் நமது மண்ணில் தோற்றியதை நினைத்து இந்தியர்கள் அனைவரும் பெருமிதம் கொள்வதாகக் கூறினார் அஹிம்சையையும் உண்மையையும் போதிக்க வேண்டுமென்ற இந்தியாவின் பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டும் வகையில் புத்தரின் போதனைகள் அமைந்துள்ளன என்று தெரிவித்தாா்

சுவாமி விவேகானந்தரின் நினைவு தினத்தை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்ச் திரு அமித்ஷா அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் சுவாமி விவேகானந்தர் உலகின் மிக சிறந்த சிந்தனையாளர் சொற்பொழிவாளர் நாட்டு மக்களிடையே தேசிய உண்வை ஏற்படுத்தியவா் என்று திரு அமித்ஷா தமது டுவிட்டா் செய்தியில் புகழாரம் சூட்டியுள்ளார் இந்திய கலாச்சாரத்தின் பெருமைகளை உலகிற்கு கொண்டு சென்றவா் விவேகானந்தா் என்றும் அவா் குறிப்பிட்டுள்ளார் இளைஞா்களிடையே பொதிந்து கிடக்கும் ஆற்றலை மிகச் சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டுமென்பதை வலியுறுத்தியவர் சுவாமி விவேகானந்தர் என்றும் அவர் கூறியுள்ளார்

இது தொடர்பாக இன்று அக்குழுமம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விலங்குகள் மற்றும் மனிதர்களிடம் முறையாள ஆய்வுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் மக்களின் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு இந்த மருந்தை தயாரிக்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது

இதையடுத்து மாநிலம் முழுவதும் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஏழாயிரத்து ஒன்றாக ஆக அதிகரித்துள்ளது

இது தொடர்பான விவர அறிக்கையையும் ஆளுநரிடம் முதலமைச்சர் சமர்ப்பித்தார் இந்நிலையில் சென்ளை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் நாளையுடன் தீவிர ஊரடங்கு முடிவடைவதை அடுத்து புதிய நெறிமுறைகளை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இதன்படி இப்பகுதிகளில் உணவகங்கள் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பார்சல் சேவை மட்டுமே வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது தேநீர் கடைகள் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பார்சல் மட்டுமே வழங்க வேண்டுமென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காய்கறி மற்றும் மளிகைக் கடைகள் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்படும் வணிக வளாகங்கள் தவிர்த்து இதர பெரிய கடைகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த வழிமுறைகளுடன் காலை பத்து முதல் மாலை ஆறு மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது

இது தொடர்பாக இன்று நடைபெற்ற நிர்வாகக்குழுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பிற பகுதிகளிலிருந்தும் வெளி நாடுகளிலிருந்தும் ஜம்மு கஷ்மீருக்கு திரும்பியுள்ளவா்கள் காரணமாக நோய் தொற்று அதிகரித்துள்ளதாகவும் அதனை கட்டுப்படுத்துவதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தலைமைச் செயலாளர் தெரிவித்துள்ளார் இந்திய சீன எல்லைப்பகுதியில் தற்போதைய நிலையே தொடா்ந்து நீடிக்க வேண்டுமென்று ஜப்பான் வலியுறுத்தியுள்ளது இந்திய எல்லைப்பகுதியான கால்வன் பள்ளத்தாக்கில் சீன ராணுவம் சமீபத்தில் அத்துமீறி நடந்து கொண்டது குறித்து

அப்போது பேசிய ஐப்பாள் துதர் இந்த விவகாரத்தில் அமைதியான வழியில் இதற்கு தீர்வுகாண வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் இந்தியா அமைதி வழியில் பேச்சுவார்த்தை மூலம் இந்த பிரச்சினைக்கு தீர்வுகாண முன் வந்ததற்கு ஜப்பான் தூதர் பாராட்டு தெரிவித்தார்

இந்த நான்காவது கட்ட மீட்புப் பணியில் தனியார் விமான சேவைகளையும் பயன்படுத்த உள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது

அந்த பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாகக் கிடைத்த தகவலையடுத்து பாதுகாப்புப் படையினர் அப்பகுதியை கற்றி வளைத்தபோது நடந்த துப்பாக்கி சண்டையில் அந்த தீவிரவாதி கட்டுக் கொல்லப்பட்டான் அந்த தீவிரவாதியை அடையாளம் கானும் பணி நடைபெற்று வருவதாக பாதுகாப்புப்படை தெரிவித்துள்ளது மும்பை மற்றும் அதனை குற்றியுள்ள பகுதிகளில் கடந்த இர்ணடு நாட்ளாக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளது எந்த ஒரு சூழலையும் சுமாளிக்கும் விதத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக மும்பை மாநகராட்சி தெரிவித்துள்ளது